கல்வித்துறையில் புத்தெழுச்சியை ஏற்படுத்துவதற்கான தலைமைப் பண்பு என்ற மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார்

இனி விரிவான செய்திகள் பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கல்வித் துறையில் புத்தெழுச்சியை ஏற்படுத்துவதற்கான தலைமைப் பண்பு என்ற மாநாட்டை தொடங்கி வைக்கிறா் இந்திய கல்வித்துறை எதிர்கொள்ளும் சவால்களை அடையாளம் காணவும் கல்வித் துறையில் உள்ள தடைகளை தகா்த்து அவற்றின் முன்னேற்றத்திற்கு மேற்கொள்ளவேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது உயர்கல்வித் துறையில் மாற்றங்களை கொண்டுவரவேண்டும் என்று அரசு எடுத்துவரும் தொடர் முயற்சியின் ஒருபகுதியாக இந்த மாநாடு நடைபெறுகிறது

இந்திய ராணுவ வீரர்களின் தீரச் செயல்களையும் தியாகங்களையும் நினைவுப்படுத்தம் வகையில் தீரச் செயல் திருவிழா நேற்று மாலை தொடங்கியது புதுதில்லியில் உள்ள இந்தியா கேட் அருகே பாதுகாப்புத்துறை அமைச்சள் திருமதி நிா்மலா சீதாராமன் இந்த விழாவை தொடங்கி வைத்தார்

கொஹிமாவில் செய்தியாளர்களிடம் பாதுகாப்பு துறை செய்தி தொடர்பாளர் இதனை தெரிவித்தார் ராணுவமும் தேசிய மாணவர் படையும் இணைந்து ஊக்கப்படுத்தும் உரைகள் இந்திய ரானுவத்தின தீரச் செயல்களை விளக்கும் திரைப்படங்கள் மற்றும் புகைப்பட கண்காட்சி ஆகியவற்றுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார்

பல சாலைகள் கடுமையாக சேதடைந்துள்ளதாகவும் நிலச்சரிவு வெள்ளம் மற்றும் கனமழை காரணமாக பல இடங்களில் குடிநீர் மற்றும் மின்வினியோகம் தடைபட்டது என்றும் அவர் தெரிவித்தா் தேவையில்லாத மற்றும் ஆக்கப்பூர்வமற்ற விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் அகற்றுவது அவசியம் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் இதன் மூலமே பத்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை இந்தியாவால் எட்டமுடியும் என்று அவர் கூறினார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக மாநாடு ஒன்றில் உரையாற்றுகையில் இவ்வாறு அவர் கூறினார் எந்தெந்த விதிமுறைகளை கைவிடுவது என்பதை அடையாளம் காண தொழில் கொள்கை மற்றும் மேம்பாட்டுக்காள அமைச்சரவையில் செயலாளர் தலைமையில் அமையவுள்ள நிலைக்குழு முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் உத்தராகண்ட் மாநிலத்தில் கல்விநிலையங்கள் மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநங்கைகளின் வாழ்க்கை பரிதாபமாக உள்ளது என்றும் அவர்களை சமூகத்தில் சமமாக நடத்தவேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது

தங்களது வாழ்க்கையையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கவேண்டும் என்று இரண்டு திருநங்கைகள் சாா்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயா்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது சார்க் அமைப்பில இடம்பெற்றுள்ள ஒரேஒரு நாடு தொடர்ந்து பிரச்சினையாக இருந்து வருகிறது என்றும் இதனால் அந்த அமைப்பு வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு வி கே சிங் கூறினார்

பீகார் துணை முதலமைச்சர் திரு சுஷில்குமார் மோடி இந்த குழுவுக்கு தலைவராக இருப்பார்

நாட்டில் புதிய மறைமுக வரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னா் பெரும்பாலான மாநிலங்களில் இலக்கை எட்டமுடியாத நிலை குறித்தும் அமைச்சர் திரு அருன்ஜேட்லி தலைமையிலான ஜி எஸ் டி கவுன்சில் ஆய்வு செய்தது

மியான்மா் நாட்டிற்கான இநதியாவின் தூதராக உள்ள திரு விக்ரம் மிஸ்ஸ்ரீ சீனாவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நிமயிக்கப்பட்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று வெளியான வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி குறிப்பு இதனைத் தெரிவிக்கிறது

இவர் மிக விரைவில் அந்த பொறுப்பை ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அவருடன் அந்நாட்டின் உயர்மட்ட் பிரதிநிதிகள் குழுவும் வருகிறது

பின்னா் அவா் ராஜ்காட் சென்று தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தவுள்ளா் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் உஸ்பெகிஸ்தான் அதிபர் பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்தையும் அவா் சந்திக்கிறாா் உஸ்பெகிஸ்தான் அதிபரின் வருகை இந்தியா உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என்று வா்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சரான திரு சுரேஷ் பிரபு கூறினார் இந்தோனேஷியாவின் மத்திய பகுதியை நேற்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது

நிலநடுக்கததை அடுத்து சுலாவேசி தீவில் உள்ள பால்லு நகரை சுனாமி தாக்கியது இந்தியாவுக்கு வருகை தருவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆவலுடன் இருப்பதாக அந்நாடு தெரிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பகுதிக்கான முதன்மை துணை செயலர் திரு அலைஸ் வெல்ஸ் நியுயார்க்கில் நேற்று பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் இதனை தெரிவித்தார் இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் எப்போது வருகை தருவார் என்று கேட்கப்பட்டதற்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார் அவரது வருகை இந்தியா அமெரிக்கா இடையே உறவுகளை பலப்படுத்தும் என்றும் கூறினார்

பங்களாதேஷின் லைட்டன்தாஸ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இந்தியாவின் ஷிகர் தவான் போட்டி தொடரின் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டார்